மாநாடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர்

நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார்

விசாரணையை உச்சநீதிமன்றம் வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்துள்ளது

மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் இலக்கு நிர்ணயித்துள்ளது உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார்

பிரான்ஸ் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் ஆக்கப்பூர்வமான வகையில் பேச்சுவார்த்தை நடத்தியதாக மத்திய வெளியுறவு செயலாளர் திரு விஜய் கோகலே தெரிவித்துள்ளார்

உலக அளவிலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் இந்தியாவும் பிரான்சும் இணைந்து செயலாற்றும் வகையில் பேச்சுவார்த்தை இருந்ததாக அவர் தெரிவித்தார் இந்த பேச்சுவார்த்தையில் சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றம் குறித்த அம்சங்கள் முக்கிய பங்கு வகித்தது என்றும் திரு விஜய் கோகலே கூறினார்

முன்னதாக இன்று காலை பிரதமர் திரு நரேந்திரமோடி பிரான்ஸ் நாட்டு பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் இதையடுத்து பாரிஸ் நகரில் இந்திய வம்சாவளியினரிடையே பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றினார் தமது தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரக புதிய இந்தியாவை நிர்மாணிக்கும் பணியில் வெற்றி கண்டதால்தான் கடந்த மக்களவைத் தேர்தலில் பெரும்பான்மையான ஆதரவுடன் மீண்டும் ஆட்சியில் அமர்ந்துள்ளதாக தெரிவித்தார் ஊழல் மற்றும் தீவிரவாதத்தை அறவே ஒழிப்பது வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது பொதுமக்களின் பணத்தை அபகரிப்பவரிடமிருந்து மீட்பது போன்றவையே புதிய இந்தியாவின் இலக்காகும் என்று பிரதமர் குறிப்பிட்டார்

மூன்று நாடுகள் அரசு முறைப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி தமது பிரான்ஸ் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்றிரவு ஐக்கிய அரபு எமிரேட் செல்கிறார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் உயர்வை எட்ட பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம்பேசிய அவர் உலக பொருளாதார வளர்ச்சி மூன்று புள்ளி இரண்டு சதவீதமாக குறைந்துள்ளதை சுட்டிக்காட்டினார் உலக அளவில் பொருளாதார வளர்ச்சி குறைந்துள்ள போதிலும் இந்தியா விரைவான வளர்ச்சி கண்டுவருவதாக அவர் தெரிவித்தார் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்த புள்ளி விவரங்களையும் வெளியிட்ட அவர் அமெரிக்கா சீனாவை விட இந்தியா அதிக அளவில் வளர்ச்சி பெற்று வருவதாக குறிப்பிட்டார் நாட்டின் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறிய அவர் தொழில் முதலீட்டுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார்

தொழில் தொடங்குவதற்கான அனுமதி பெறும் நடைமுறைகள் மிகவும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சில நாட்களிலேயே பெற்று தொழில் தொடங்குவதற்கான இதனை சூழ்நிலை ஒரு உருவாக்கித்தரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் நீண்டகால மற்றும் குறுகியகால மூலதன ஆதாயங்கள் மீது கடந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டபடி முற்றிலும் நீக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் சரக்கு மற்றும் சேவை வரியை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் இதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் களையப்படும் என்றும் கூறிய நிதியமைச்சர் நாளை மறுநாள் இதுகுறித்து முழுமையாக ஆய்வு செய்யப்படவுள்ளதாகவும் கூறினார் வெளிநாட்டு முதலீடுகள் மீதான கூடுதல் வரி நீக்கப்படுவது உள்ளிட்ட பல்வேறு புதிய வரிகளை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் ஸ்டார்ட் அப் திட்டத்தின்கீழ் தொழில் தொடங்கும் நிறுவனங்களுக்கு வரிச்சலுகைகள் அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்தார் ரெப்போ வட்டி விகிதத்தின் பயன்கள் நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கும் வகையில் ரிசர்வ் வங்கி மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை வங்கிகள் விரைந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான கடனுதவியை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் வங்கிகள் ஒரு முறைக்கு மேல் ஆதார் விவரங்களை அளிக்கும்படி கடனுதவி கேட்டு பெறும் தொழில் நிறுவனங்களை நிர்பந்திக்கக்கூடாது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் பயங்கரவாத அமைப்புக்ளுக்கு நிதி உதவி செய்தல் கறுப்புப் பணத்தை பழக்கத்தில் விடுதல் ஆகியவை குறித்து கண்காணிக்கும் ஆசிய பசிபிக் குழு தனது நடைமுறைகளை பின்பற்றத் தவறியதாகக் கூறி பாகிஸ்தானை கறுப்புப் பட்டியலில் சேர்த்துள்ளது

கடந்த இரண்டு நாட்களாக ஆஸ்திரேலியாவின் கான்பெர்ரா நகில் கமார் ஏழு மணி நேரம் நடைபெற்ற குழுவின் விவாதங்களுக்குப் பின் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனா் ஜம்மு காஷ்மீரில் வதந்திகள் பரவியதையடுத்து மீண்டும் கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வந்துள்ளன சுட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் சுவரொட்டிகள் மூலம் வதந்திகள் பரப்ப பட்டுள்ளதாக பாதுகாப்பு துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து சுட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்தும் வகையில் ரானுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்

முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரத்தின் மீது சிபிஐ பதிவு செய்துள்ள வழக்கில் தலையிட உச்சநீதிமன்றம் இன்று மறுத்துவிட்டது இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி அவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் திருமதி பானுமதி திரு ஏ எஸ் போபண்ணா ஆகியோர் கொண்ட அமர்வு சட்டவிரோத பணபரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கப்பிரிவு தொடர்ந்த வழக்கில் மட்டும் உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை திரு சிதம்பரத்தின் கைது நடவடிக்கையை நிறுத்திவைத்துள்ளது முன்ஜாமீன் மனு மீதான விசாரணையை வரும் திங்கட்கிழமைக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர் திரு சிதம்பரம் வரும் திங்கட்கிழமையன்றே சிபிஐ விசாரணைக்கு பின்பு தனி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார் இதனிடையே தமது சிபிஐ காவலை ரத்து செய்யக்கோரி திரு சிதம்பரம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார்

பருப்பு வகைகளை பதுக்குவோர் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய உணவுத்துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் எச்சரித்துள்ளார்

இந்த பொருட்களின் விலை உயர்வுக்கு பதுக்கலே காரணம் என்றும் உணவுப் பொருட்களை பதுக்குவோர் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார்

கோவை மாவட்டத்தில் தீவிரவாதிகள் ஊடுருவி இருப்பதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளதையடுத்து தமிழகத்தில் முக்கிய இடங்களில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது ஐந்து தீவிரவாதிகள் இலங்கையில் இருந்தும் ஒருவர் பாகிஸ்தானில் இருந்தும் வந்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த தீவிரவாதிகள் இவங்கை வழியாக இந்தியாவுக்குள் வந்திருப்பதாக காவல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேற்கு வங்கத்தில் சுவர் இடிந்து விழுந்ததில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் பலர் காயமடைந்தனர் ஜன்மாஸ்டமியைபொட்டி குச்சாவ் நகரில் உள்ள லோக்நாத் மந்திர் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு செய்ய திரண்டிருந்தனர் அப்போது எதிர்பாரதவிதமாக கோவிலின் சுவர் இடிந்து விழுந்ததில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் காயமடைந்த பலர் கொல்கத்தாவில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இது குறித்து தகவல் அறிந்ததும் முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி கொல்கத்தா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவரும் பக்தர்களை சந்தித்து நலம் விசாரித்தார்

புதுதில்லியில் இன்று நடைபெற்ற உலக இளைஞர் மாநாட்டை தொடங்கிவைத்து பேசிய அவர் தவறான எண்ணங்களை தவிர்ப்பதில் கல்வி முக்கிய பங்கு வகிக்கவேண்டும் என கேட்டுக்கொண்டார் மகாத்மா காந்தி ஒரு பெரிய தலைவர் மட்டுமன்றி அமைதி சகிப்புத்தன்மை பருவநிலை மாற்றம் ஆகியவற்றில் அறிவாற்றல் படைத்தவராக இருந்ததாக அவர் கூறினார் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் பி வி சிந்து அரையிறதிக்கு முன்னேறியுள்ளார்